நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ரோத்தக் கில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

தெலுங்கானா மாநில ஆளுநராக திருமதி தமிழிசை சவுந்தராஜன் இன்று பதவி ஏற்றுள்ளார் சந்திரயான் விண்கலத்தின் லேண்டர் கருவி நிலவில் எங்கே உள்ளது என்பதை ஆர்ப்பிட்டர் கருவி படம் பிடித்து அனுப்பியுள்ளது

நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ரோத்தக் கில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

ரோத்தக் நகரில் கட்டப்பட்டுள்ள மலிவு விலை வீடுகளையும் மீட்டமைக்கப்பட்ட துல்ஹேரா கிளையாறு உள்ளிட்ட திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் பெண் குழந்தைகளின் கல்விக்கு ஹரியானா அரசு விரிவான முக்கியத்துவம் அளித்து வருவது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் இயக்கம் ஹரியானாவில் முறையில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஹரியானா மாநிலத்தில் பெண் நல்ல குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள விதம் குறித்து நாடு முழுவதும் பேசப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஹரியானா மக்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள பிஜேபி அரசுகளால் அதிக பலன் பெற்று வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார்

பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார்

நரேந்திர மோடியின் வரலாறு சிறப்பு வாய்ந்த முக்கிய முடிவாகும் என்றார்

உள்ளிட்ட சர்வதேச அரங்குகளில் பாகிஸ்தான் இம்முடிவை ஆட்சேபித்த போதிலும் உலகமே இந்தியாவின் பக்கம் தான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுகாதாரத் துறையில் மோடி அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழைகளுக்கு வரப் பிரசாதமாகவே அமைந்திருப்பதாக திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறினார்

கபில்சிபல் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சிபிஜ போன்ற புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஆதராமற்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார்

ராகுல் காந்தி சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளார்

ராம்ஜெத் மலானி மறைவிற்கு ட்விட்டரில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தனிச்சிறப்பு வாய்ந்த நீதித்துறை வல்லுனர் ஒருவரை நாடு இழந்திருப்பதாகத் தெரிவித்துள்ளார் கடைசி மூச்சு வரை துடிப்புடன் இருந்த மிகச் சிறந்த அறிவுஜீவி ராம்ஜெத் மலானி என்று குடியரசு துணை தலைவர் திரு

நீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வளமான பங்களிப்பை வழங்கிய தனித்துவம் வாய்ந்த பொது பிரமுகர் ஒருவரை நாடு இழந்திருப்பதாக ட்விட்டரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எமர்ஜென்சி காலத்தில் பொது உரிமைகளுக்காக ராம்ஜெத் மலானி மேற்கொண்ட போராட்டங்களை மறக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் திரு பிரகாஷ் ஜவுடேகர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் மகாராஷ்ட்ரா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த தலைவர்களும் ராம்ஜெத் மலானி மறைவிற்கு இரங்கல் தெயிவித்துள்ளனர்

தமிழிசை சவுந்தராஜன் பதவி ஏற்றார் அவருக்கு தெலங்கானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு ராகவேந்திர சிங் சவுகான் பதவி பிரமானம் செய்து வைத்தார் தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் அம்மாநில அ மைச்சர்கள் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பாரதீய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான திருமதி தமிழிசை சவுந்தராஜன் தெலங்கானா மாநிலத்தின் முதலாவது பெண் ஆளுநராக பதவி ஏற்றுள்ளார்

குறிப்பிட்ட அளவு அரிசி வாங்க மட்டுமே இக்கூப்பன்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறையை கடுத்தமாக அமல்படுத்தினால் குடும்ப அட்டை தாரர்கள் கூட்டுறவு பண்டக சாலை அல்லது தனியார் கடைகளில் அரிசி வாங்க ஏதுவாகும் என்றும் கடைக்காரர்கள் குடிமைப் பொருள் வழங்கு துறையிடம் இருந்து கூப்பன்களை பணமாக்கிக் கொள்ளலாம் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

சிதம்பரம் செய்யப்பட்டதற்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி கண்டனம் கைது தெரிவித்துள்ளது பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் இன்று இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் காரணமாகவே திரு

சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதை கண்டித்து பிரதேச காங்கிரஸ் சார்பில் நாளை மாலை தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுவைக்கான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிப் பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் உள்ளிட்டோர் திரு நமச்சிவாயத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தானும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவதை ஒட்டி அவருக்கும் இவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர்

பேரணியின் முடிவில் வர்த்தக பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு

நாராயணசாமியை சந்தித்து சண்டே மார்க்கெட்டை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டாம் எனக் கோரி மனு கொடுத்தனர்

துல்லியமான இப்படங்களை விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆராய்ந்து லேண்டர் திட்டமிட்டபடி மெதுவாக தரையிறங்கியதா அல்லது நிலவின் மேற்பரப்பில் மோதியதா என்பதை கண்டுபிடிப்பார்கள் என்று இஸ்ரோ தலைவர் திரு

சிவன் தெரிவித்துள்ளார் லேண்டர் கருவியுடன் தகவல் தொடர்பை மீட்டமைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது

கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இன்று அகமதாபாத்தில் விளையாட்டுக் கும்ப மேளாவின் துவக்க விழாவில் உரையாற்றிய அவர் வரவிருக்கும் ஆண்டுகளில் விளையாட்டுத் துறையில் வல்லரசாக இந்தியா உருவெடுக்கும் என்றார் குஜராத்தில் விளையாட்டுத் துறைக்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் மாநில அரசு சிறந்த முறையில் செயல் பட்டுள்ளதாகவும் ஃபிட் இண்டியா உடல் தகுதி இயக்கத்தின் வெற்றிக்கு குஜராத் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் பாராட்டினார் விழாவின் போது சன்ஸ்கார்தாம் விளையாட்டுக் கழகத்தையும் அவர் தொடக்கி வைத்தார்

ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா வைத் தொடர்ந்து பதின்ம வயதிலேயே கிராண்ட் ஸ்லாம் பட்டம் ஒன்றை வெல்லும் முதலாவது வீராங்கனை பியங்கா தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டிகளின் ஆடவர் பிரிவில் ரஃபேல் நடால் டேனியல் மெட்விடேவ் ஆகியோருக்கு இடையிலான இறுதி ஆட்டம் இன்று நள்ளிரவுக்கு மேல் நடைபெற உள்ளது